நரேந்திரமோடி இன்றுகாணொலிவாயிலாகஆலோசனைநடத்துகிறார் நாடாளுமன்றத்தில்நேற்றுஅத்தியாவசியப்பொருட்கள்திருத்தச்சட்டமசோதாஉள்படபல முக்கியமசோதாக்கள்நிறைவேற்றப்பட்டன

எந்தநாட்டுடனும்போர்புரியும்நோக்கம்சீனாவுக்குஇல்லைஎன்றும் மற்றநாடுகளுடன்கருத்துவேறுபாடுகளைபேச்சுவார்த்தைமூலம்தீர்த்துகொள்வோம்எ ன்றும்சீனஅதிபர்திரு ஜிஜின்பிங்தெரிவித்துள்ளார் வேளாண்சட்டமசோதாக்கள்குறித்துஎதிர்க்கட்சிகள் தவறானதகவல்களைபரப்பிவருவதாகஅந்ததுறைஅமைச்சர்திரு நரேந்திரசிங்தோமர் கூறியுள்ளார்

ரன்வித்தியாசத்தில்ராஜஸ்தான்அணிவென்றது

நரேந் திரமோடி இன்றுகாணொலிவாயிலாகஆலோசனைநடத்துகிறார்

நோய்பாதிப்பைகட்டுப்படுத்துவதற்கானகூடுதல்நடவடிக்கைகள் சிகிச்சைவசதிகள்போன்றபல்வேறுவிஷயங்கள்இந்தகூட்டத்தில்விவாதிக்கப்படஉள்ளது

அத்தியாவசியப்பொருட்கள்சட்டத்திருத்தமசோதாவுடன் இந்தியதகவல்தொழில்துட்பநிறுவனங்கள்சட்டத்திருத்தமசோதா வங்கிகளைமுறைப்படுத்தும்சட்டத்திருத்தமசோதா கம்பெனிகள்சட்டத்திருத்தமசோதா ராஷ்ட்ரீயரக் தேசியதடயவியல்பல்கலைக்கழகச்சட்டதிருத்தமசோதா ஷாபல்கலைக்கழகசட்டமசோதாமற்றும்வரிவிதிப்புசட்டத்திருத்தமசோதாக்கள்நிறைவேற்றப் பட்டுள்ளன

காங்கிரஸ்மற்றும்தெலுங்குதேசம்கட்சிஉறுப்பினர்கள் இதுதொடர்பானவிவாதத்தில்பங்கேற்றனர் ஜம்முகாஷ்மீர்அலுவலகமொழிகள்சட்டமசோதாநேற்றுமக்களவையில்நிறைவேற்றப்பட்டது காஷ்மீரி டோக்ரி இந்தி ஆங்கிலம்மற்றும்உருதுமொழிகள் அந்தமாநிலத்தின்அலுவஃமொழிகளாகசட்டமசோதாவில்அறிவிக்கப்பட்டுள்ளது உள்துறைஇணைஅமைச்சர்திரு கிஷான்ரெட்டிகூறுகையில் அந்தமாநிலமக்களின்நீண்டநாள்கனவுநிறைவேறியுள்ளதாககுறிப்பிட்டார் ஜம்முகாஷ்மீரில்இதுவரைஉருதுமொழிமட்டுமேஅலுவலகமொழியாகஇருந்துவருவதாகவும்அ வர்தெரிவித்தார்

இந்தமசோதாக்கள் தொழிலாளர்களின்நலனில்முக்கியமைல்கல்லாகஅமையும்என்றுதொழிலாளர்துறைஅமைச் சர்திரு சந்தோஷ்கங்வார்தெரிவித்தார் எந்தநாட்டுடனும்போர்புரியும்நோக்கம்சீனாவுக்குஇல்லைஎன்றும் மற்றநாடுகளுடன்ஏற்படும்கருத்துவேறுபாடுகளைபேச்சுவார்த்தைமூலம்தீர்த்துகொள்ளமுயற் சிப்போம்என்றும்சீனஅதிபர்திரு ஜிஜின்பிங்தெரிவித்துள்ளார்

ஜீஜின் பிங்நேற்றுபேசினார் அப்போதுஅவர்கூறுகையில் உலகில்மிகப்பெரியவளரும்நாடாகசீனாஉள்ளதுஎன்றும் வெளிப்படைத்தன்மை அமைதி ஒத்துழைப்புமற்றும்அனைவருக்குமானவளர்ச்சிப்பணிகளில்சீனாஈடுபட்டுள்ளதுஎன்றும்அவ ர்தெரிவித்தார் பிரதமர்திரு நரேந்திரமோடியை திமுகநாடாளுமன்றஉறுப்பினர்கள்திரு

பாலு திருமதிகனிமொழி திரு திருச்சிசிவா திரு ஆ ராசா திரு தயாநிதிமாறன்ஆகியோர்நேற்றுசந்தித்துபேசினர் மேகதாதுபகுதியில்காவிரியின்குறுக்கேகர்நாடகஅரசுஅணைகட்டுவதற்குஅனுமதிஅளிக்கக் கூடாதுஎன்றுபிரதமரிடம்கோரிக்கைவிடுத்தஅவர்கள் இதுதொடர்பாகதிமுகதலைவர்திரு ஸ்டாலின்எழுதியகடிதத்தையும்அளித்தனர் பின்னர்செய்தியாளர்களிடம்பேசியதிரு டி

பாலு இந்தவிஷயத்தில்தமிழகத்துக்குப்பாதகமாகஎந்தமுடிவும்எடுக்கமாட்டேன்என்றுபிரதமர்உறு திஅளித்துள்ளதாகதெரிவித்தார் மத்தியஅரசுகொண்டுவந்துள்ளவேளாண்சட்டங்களால்விவசாயிகளுக்குஎந்தபாதிப்பும்ஏற்ப டாதுஎன்றுதமிழகமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் விவசாயிகளைபாதிக்கும்எந்தசட்டத்தையும்தமிழகஅரசுஅனுமதிக்காது தமிழகஅரசுகொண் டுவந்துள்ளமாநிலசட்டத்தைஒட்டியே மத்தியஅரசின்வேளாண்சட்டங்கள்உள்ளதுஎன்றும்அவர்தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரத்தில்கொரோனாதொற்றுபணிகள்குறித்துஅவர்நேற்றுஆய்வுமேற்கொண்டார் பல் வேறுதிட்டப்பணிகளையும்அவர்தொடங்கிவைத்தார் வேளாண்சட்டமசோதாக்கள்குறித்துஎதிர்க்கட்சிகள் தவறானதகவல்களைபரப்பிவருவதாகவேளாண்துறைஅமைச்சர்திரு நரேந்திரசிங்தோமர்தெ ரிவித்துள்ளார் மக்களவையில்நேற்றுநடைபெற்றவிவாதத்தின்போதுபேசியஅவர் விவசாயிகளின்விளைபொருட்களுக்குகுறைந்தபட்சஆதரவுவிலைநிர்ணயம்செய்வதுநீடிக்கு ம்என்றுதெரிவித்தார் ரபிபருவகாலத்தில்பயிரிடப்படும்விளைபொருட்களுக்குமுன்கூட்டியேவிலைநிர்ணயம்செய்து அரசுகொள்முதல்செய்யவிருப்பதையும்அவர்சுட்டிக்காட்டினார் புதியவேளாண்சட்டங்களின் மூலம்விவசாயத்துறையில்நவீனதொழில்நுட்பங்கள்பயன்படுத்தப்படும்என்றும்அவர்தெரிவி த்தார்

உலகிலேயேஇந்தியாவில்தான்இவ்வளவுஅதிகமானோர்தொற்றில்இருந்துவிடுபட்டுள்ளனர்எ ன்றுமத்தியசுகாதாரத்துறைசெயலாளர்திரு ராஜேஷ்பூஷண்தெரிவித்துள்ளார்

ஒரேநாளில்ஒருலட்சத்துக்கும்அதிகமானோர்குணம்அடைந்துமருத்துவமனைகளில்இருந்துவீ டுதிரும்பியுள்ளனர் கடந்தநான்குநாட்களாகபுதிதாகதொற்றுபாதிக்கப்படுபவர்களைவிடகுணம்அடைந்தவர்எண் ணிக்கைஅதிகரித்துவருகிறதுஎன்றும்சுகாதாரத்துறைசெயலாளர்தெரிவித்துள்ளார்

சார்ஜாவில்நடைபெற்றஆட்டத்தில்டாஸ்வென்றசென்னைஅணி முதலில்பந்துவீச்சைதேர்வுசெய்தது

மில்லர் உத்தப்பாஉள்ளிட்டோர்அடுத்தடுத்துஅவுட்ஆகினர்